கடைகளும் இரவு மணிவரைசெயல்படஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

காவலர் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்பட்டது

இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் காய்கறி கேனீர் இகதொடர்பாக மளிகை கடைகள் உணவகங்கள் மற்றும் வணிகவளாகங்கள் உட்படஅனைத்துகடைகள் மற்றும் வணிகவளாகங்களுக்கு இது பொருந்தும் என்றுகூறியுள்ளார் காலத்தைகருத்தில் கொண்டுபொருளாதாரத்தைமீட்டெடுக்கும் வகையில் பண்டிகைக் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களுக்கு இது பொருந்தாதுஎன்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

தளிநபர் இடைவெளியைகடைபிடிப்பது சோப் போட்டுகைகளைகழுவுவதுபோன்றவற்றைபொதுமக்கள் ழுழமையாககடைபிடிக்கவேண்டும் என்றும் திருளடப்பாடிபழனிசாமிஅந்தஅறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகமக்கள் எந்தவொருவிலைவாசிஏற்றத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுமேற்கொள்ளும் துறைஅமைச்சர் என்றுகூட்டுறவுத் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார் இன்றுசென்னையில் பண்ணைபசுமை அங்காடியில் குறைந்தவிலையில் வெங்காயவிற்பனையைதொடங்கிவைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தமிழகத்தில் இதுவரை இல்லாதஅளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகஉணவு அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ஒருபகுதியாகசென்னைராஜீவ்காந்திஅரசுமருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தேரணிராஜன் இதன் முகக்கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தினார்

இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாகஊக்கத் தொகைசெலுத்தப்படும் என்றார்

லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்குஉற்பத்தியுடன் கூடிய வகையில் இந்தஊக்கத் தொகைவழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

காவலர் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்பட்டது

புத்தில்லியில் தேசியகாவலர் நினைவிடத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் பேசியமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா காவலர்களின் நலன்களைபாதுகாப்பதில் மத்திய அரசுஉறுதியுடன் இருப்பதாககூறினார் நடைபெற்றநிகழ்ச்சியில் தமிழககாவல்துறைதலைவர் சென்னையில் திருதிரிபாதிஉயிர்த்தியாகம் செய்தகாவலர்களுக்குமலர்வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினார் மாநிலம் முழுவதும் காவல்துறைசார்பில் உயிர்தியாகம் செய்தகாவலர்களுக்குவீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணிகள் சுட்டப்பேரவைதேர்தலுக்கானஏற்பாடுகள் உள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

இன்றுவெளியிட்டுள்ளகாணொலிப் பதிவில் அவர் இதனைதெரிவித்துள்ளார்

அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது